புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

புதுவையில் ராஜ்நிவாஸ் முன்பாக முதலமைச்சர் மற்றும்

புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் பாதுகாப்பு படையினரின் உயிர் தியாகம் வீண் போகாது என்றும் தாக்குதலுக்கு பொறுப்பானர்கள் எங்கே பதுங்கி இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதால் பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு

முதல் கட்டமாக பல்கேரியாவில் அந்நாட்டின் துணை பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சரை அவர் சந்தித்து இருதரப்பு பிராந்திய மற்றும் பரஸ்பர அக்கறையுள்ள சர்வதேச பிரச்சனைகள் குறித்து பேசுவார் மொராக்கோவில் மொராக்கோ மன்னர் அரசுத் தலைவர் மற்றும் வெளியுறவு அமைச்சரை அவர் சந்திப்பார் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன

புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு

தீவிரவாத்தின் எல்லா வடிவங்களையும் எல்லைக்கு அப்பால் இருந்து தீவிரவாத்திற்கு அளிக்கப்படும் ஆதரவையும் தாங்கள் கண்டிப்பதாக அனைத்துக் கட்சிகளும் இக்கூட்டத்தில் கூறின இத்தகைய சவால்களை எதிர்கொள்வதில் உறுதிப்பாடு மீள் திறன் இரண்டையும் இந்தியா வெளிப்படுத்தி இருப்பதாக தீர்மானம் கூறியது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தீவிரவாதம் மற்றும் வன்முறையில் இருந்து விடுவிக்க அரசு உறுதிப்பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் இக்கூட்டத்தில் கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் அனைத்துக் கட்சிகளும் அரசுக்கு ஆதரவு வெளிப்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமார் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் காஷ்மீர் உட்பட நாட்டின் எந்த பகுதியிலும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் காங்கிரஸ் அரசுக்கு முழு ஆதரவு அளிக்கும் என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் செய்தியாளர்களிடம் கூறினார்

முன்னதாக இருவரின் உடல்களும் இன்று காலை சிறப்பு விமானம் மூலம் திருச்சிக்கு எடுத்து வரப்பட்ட போது பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

சுப்ரமணியனின் உடலுக்கு தமிழக துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இறுதி அஞ்சலி செலுத்தினார்

தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து இன்று சென்னை திரும்பியுள்ளார் அவர் மக்களவைத் தேர்தலுக்கான கட்சியின் கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பார் என்று தேமுதிக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாரதீய ஜனதாவுடன் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தேமுதிக செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பாக சர்க்கரை ஆலை அதிபர்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் முத்தரப்புக் கூட்டம் நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் கோரியுள்ளார் புதுவை முதலமைச்சர் திரு

போராட்ட இடத்தில் இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் புதுவை துணை நிலை ஆளுநர் ஆரம்பத்தில் இருந்தே மக்கள் நலத் திட்டங்களை தடைப்படுத்தி வருவதாக கூறினார் கோப்புகளை துணை நிலை ஆளுநர் தாமதப்படுத்துவதாகவும் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மக்கள் பிரதிநிதிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதைப்பற்றி கவலைப்படாமல் துணை நிலை ஆளுநர் டெல்லி சென்று விட்டதாகவும் மக்களின் வரிப் பணத்தில் சம்பளம் பெறுவோர் மக்களை புறக்கணிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார்

டெல்லி சட்டமன்றத் தேர்தலில் டெபாசிட் இழந்த டாக்டர் கிரண்பேடி புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தொல்லை கொடுப்பதால் இனி ஒரு நிமிடம் கூட அவர் துணை நிலை ஆளுநர் பதவியில் நீடிக்கக் கூடாது என்று திரு நாராயணசாமி மேலும் குறிப்பிட்டார் முதலமைச்சரை கைது செய்ய வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு சுவாமிநாதன் கோரி இருப்பது குறித்து செய்தியாளர்கள் கருத்து கேட்டதற்கு கைது செய்யப்பட்டால் மகிழ்ச்சி தான் என்று அவர் பதில் அளித்தார் ஆயினும் தாமும் தமது அமைச்சரவை சகாக்களும் மக்களை பாதிக்காமல் காந்திய வழியில் தான் போராட்டம் நடத்தி வருவதால் கைது செய்யப்படுவதற்கு காரணங்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் நலத்திட்டங்களை துணை நிலை ஆளுநர் தடுத்து வருவது குறித்து குடியரசு தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் மற்றும் வெளியுறவுத் துறை அமைச்சருக்கு தாம் கடிதம் எழுதியிருந்ததாகவும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் கடிதம் எழுதப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்திற்கான காங்கிரஸ் மேலிடப் பொறுப்பாளர் திரு முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோர் அடங்கிய காங்கிரஸ் குழு ஒன்று இன்று டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பதாக திரு நாராயணசாமி மேலும் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் திரு

அர்விந்த் கேஜ்ரிவால் வினவியுள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களிடம் கையேந்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் டெல்லி மற்றும் புதுச்சேரி மக்களின் ஓட்டு மற்ற மாநில மக்களின் ஓட்டை விட மலிவானதா என்றும் டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் வினவியுள்ளார் முதலமைச்சர் திரு

நாராயணசாமியின் நியாயமான கோரிக்கை படி மத்திய அரசு துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை உடனடியாக திரும்ப அழைத்துக் கொண்டு போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என டுவிட்டரில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி கூறியுள்ளார்

வீராம்பட்டினத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு அவர்களின் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டதற்கான ஆணையை வழங்கி அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயமூர்த்தி இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார்

புதுவையில் மூடப்பட்டுள்ள ஏஎப்டி பஞ்சாலையை மீண்டும் திறக்கவும் சுதேசி பாரதி பஞ்சாலைகளுடன் சேர்த்து ஏஎப்டி பஞ்சாலையை புனரமைக்கவும் தொழிலாளர்களின் சம்பள நிலுவைகளை உடனடியாக வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏஐடியுசி தொழிற்சங்க அமைப்பு கோரியுள்ளது நேற்று மாலை புதுவையில் நடைபெற்ற ஏஐடியுசி பொதுக் குழுக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுவையில் மணல் தட்டுபாட்டை போக்கி கட்டுமான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்தல் வீட்டு வேலைச் செய்யும் பெண்களுக்கு நல வாரியம் அமைத்தல் அமைப்புச் சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தை நல வாரியமாக மாற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இக்கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன

குவகாத்தியில் நடைபெறும் சீனியர் தேசிய பேட்மிண்டன் சேம்பியன் பட்டப் போட்டிகளின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி